நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் நாடு முழுவதும் ரயில்வே துறையை நவீனப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்துள்ளார் கார்த்திகை தீபத்திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்பட்டது

வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது

நரேந்திரமோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கீ பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்

இச்சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் விவசாயிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்னைகள் குறித்து புகார் அளிக்கும் வகையில் இச்சீர்த்திருத்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இளைஞர்கள் கிராமங்களுக்கு சென்று இந்த சட்டங்கள் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் சிலைக் கடத்தலை தடுப்பதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்த தகவல்கள் அனைத்தும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதனை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் என்று பிரதமர் கூறினார்

சீக்கிய மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டார் கல்வி நிறுவனங்களின் தொழில்நட்ப மேம்பாட்டிற்கு முன்னாள் மாணவர்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள்களை வாங்குவதற்கு மக்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதர் திரு நரேந்திர மோடி தமது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு நாளை செல்கிறார் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் பூர்ணிமா தினத்தில் கொண்டாடப்பட்டு வரும் உலக பிரசித்தி பெற்ற தீபத்திருவிழாவை பிரதமர் தீபம் ஏற்றி தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பின்னர் பிரயாக்ராஜில் உள்ள ஹன்டியாவில் இருந்து வாரணாசியில் உள்ள ரஜதலாப் வரை அமைக்கப்பட்டுள்ள ஆறு வழி நெடுஞ்சாலையை பிரதமர் நாட்டிற்கு அற்பணிக்கிறார் அதனை தொடர்ந்து வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார்

இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் காணொலி காட்சி மூலம் நடைபெற உள்ள ஆவோசனை கூட்டத்தில் ஜெனோவா பயாலஜிக்கல் இ மற்றும் டாக்டர் ரெட்டிஸ் ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீக்கிய மத குருவான குருநானக் தேவ் ஜெயந்தி கொண்டாடப்படுவதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குருநானக் தேவின் வாழ்க்கை மற்றும் அவரின் சீரிய சிந்தனைகள் மனித குலத்திற்கு முன்மாதிரியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் சாதி மதம் இன பாகுபாடின்றி மனிதர்கள் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்ற அவரின் ஒற்றை மந்திரம் குறித்து அவர் நினைவுக் கூர்ந்துள்ளார் நாடு முழுவதும் ரயில்வே துறையை மேம்படுத்தும் வகையில் கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்துள்ளார் பண்டிகுப் திகவாடா ரயில்நிலையங்களுக்கு இடையே மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்து பேசினார்

ரயில் வழித்தடங்களை மின்மயமாக்குதல் மூலம் ரயில்களின் வேகம் அதிகரிப்பதுடன் காற்று மாசுவை குறைக்க முடியும் என்று திரு பியூஸ்கோயல் தெரிவித்தார்

புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்ந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார்

ஷாங்காய் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நாளை நடைபெறுகிறது குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தலைமையில் இம்மாநாடு நடைபெற உள்ளது இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா தலைமையில் முதன்முறையாக இம்மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாநாட்டில் ஷாங்காய் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் இதில் ரஷ்யா கீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள் பங்கேற்கின்றனர் பாகிஸ்தான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத் துறையை சேர்ந்த நாடாளுமன்ற செயலர் இம்மாநாட்டில் கலந்துகொள்கிறார் கார்த்திகை தீப திருவிழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இருள்நீங்கி ஒளி பிறக்கும் கார்த்திகை நன்னாளில் துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் ஒளியாக பரவிட நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இன்று அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது

இதன் காரணமாக நாளை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் தூத்துக்குடி கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த மூன்று மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் வரும் புதன்கிழமை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் நகர்வினை மாநில அரசு உள்னிப்பாக கண்காணித்து வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

இது தொடர்பாக பெங்களுருவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சட்டப்பேரவை தலைவர் திரு விஸ்வேஸ்வர் ஹெக்டே ககேரி ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக இக்கூட்டத்தொடரில் கடைசி இரண்டு நாட்களில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார்